மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

நிலவும் என் வானிலை ஆய்வு எமயம் தெரிவித்துள்ளது

போட்டி ஆன்டிகுவாவில் இன்று இரவு ஏழு மணிக்கு துவங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஆசியான் நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின்போது செய்த தவறுகளை திருத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் இந்திய தொழில் மற்றும் சேவைத்துறையினருக்கு சர்வதேச அளவில் சந்தை வாய்ப்புகளை அதினிக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டல பொருளாதார கூட்டமைப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லை என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் சிறுகுறு தொழில்நிறுவனங்களின் நலனுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வரலாற்று நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார் இந்தியாவின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மற்ற நாடுகளுக்கு மிகத்தெளிவாக எடுத்துரைத்ததாக அவர் தெரிவித்தார் நாட்டின் நலனுக்காக சமரசம் செய்தகொள்ள முடியாது என்று மற்ற உறுப்பு நாடுகளிடம் இந்தியாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சமமான வர்த்தகசரக்கு மற்றும் சேவை துறைக்கு சந்தை வாய்ப்பு ஆகியவை இந்தியாவின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது என்று கூறினார் பல்வேறு தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்த்தத்தில் இந்தியா இணையாததற்காக பிரதமர் நரேந்திரமோடிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் குஜராத்தில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தி அமைப்பான அமூல் நிறுவனம் பிரதமரின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்திய வர்த்தக சபை மற்றும் அகில இந்திய தொழில் கூட்டமைப்பு ஆகியவையும் பிரதமரின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன இதனிடையே இந்தியா எழுப்பிய ஆட்சேபணைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என சீனா தெரிவித்துள்ளது கூடிய விரைவில் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் இணைய விரும்புவதாக அந்நாடு கூறியுள்ளது தலைநகர் தில்லியில் இன்று காலை காற்று மாசு குறைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

உத்தரபிரதேசத்தில் விவசாயிகள் வேளான் கழிவுகளை எரிப்பதை கட்டுப்படுத்த அம்மாநில அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளால் காற்று மாசு குறைந்துள்ளது இன்றைய நிலவரப்படி நாட்டிலேயே கான்பூரில் அதிக அளவு காற்று மாசு பதிவானதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது உத்தரபிரதேச மாநிலம் முழுவதும் விவசாயிகள் வேளாண் கழிவுகளை எரிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தில்லி முழுவதும் குளிர்காலம் முடியும் வரை பட்டாசு வெடிப்பதற்கான தடை அமலில் உள்ளது

முசாஃபர் நகரில் மட்டும் கற்றுச்சூழல் விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி தொழில் நிறுவனங்கள் மீது ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு நடத்தினார் இதனை தொடர்ந்து மேற்கு இந்தியாவில் புயலால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்தும் பிரதமர் ஆய்வு நடத்தினார்

பஞ்சாப் ஹரியானாவில் காய்ந்த பயிர்களை எரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டது அதிக பிழித்திறள் கொண்ட கரும்புகளிலிருந்து எடுக்கப்படும் எத்தனால் உற்பத்திக்கு கற்றுக்குழல் அனுமதி தேவை இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் பதிவில் மத்திய அரசு அளிக்கும் பல்வேறு திட்ட பயன்கள் மூலம் சர்க்கரை ஆலைகள் அதிக பிழித்திறன் கொண்ட கரும்பு மற்றம் துணைப்பொருட்களிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் என்று எதிர்ப்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் எத்தனால் உற்பத்தி மட்டும் அதிகரிக்கும் என்றும் கற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரிக்காது என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் பதிவிட்டுள்ளார் வெங்காயத்தை மற்ற நாடுகளிலிருந்து விரைவாக இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் எகிப்து துருக்கி ஈரான் நாடுகளில் உள்ள இந்திய தூதர்கள் அந்நாடுகளிடம் கோரிக்கை வைக்க உள்ளனர் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் திரு அவிநாஷ் குமார் ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற அமைச்சக குழுக்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு மேற்கொள்ளப்பட்டது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் ஆகியோர் இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் குருநானக் தேவ் ள் கொள்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய விருந்தினர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் உரையாற்றவுள்ளனர் இன்று ஒருநாள் நடைபெறும் இந்த சிறப்புக்கூட்டத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் கிரு வெங்கையா நாயுடு தலைமை தாங்குகிறார்

இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனுக்களை குடியரசுத்தலைவர் நிராகரித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பரவலாக பனிப்பொழிவு நிலவும் என் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வெப்பநிலை கணிசமான அளவிற்கு குறையவும் ஸ்ரீநகர் ஜம்மு உள்ளிட்ட நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது இதனையடுத்து இப்பகுதிகளில் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் இருப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்

ஜம்முவில் இப்பணிகள் குறித்த ஆய்வு மேற்கொண்ட மண்டல ஆணையர் சஞ்சீவ் வர்மா இத்தகவலை தெரிவித்தார் எல்லை பகுதியில் பதுங்கிடங்கள் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்கவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த கொரசான் குழு இந்தியாவில் கடந்த ஆண்டு தற்கொலைத் தாக்குதல் நடத்த முயற்சித்தாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் அமெரிக்க தெரிவித்துள்ளது செய்தியாளர்கள் இடையே பேசிய அமெரிக்க தீவிரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநர் திரு ரசல் ட்ரேவர்ஸ் அப்கானிஸ்தானில் தாக்குதல்களை நடத்தி வரும் அமைப்பு இந்தியாவிலும் தீவிரவாத தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக கூறினார் அல்கொய்தா அமைப்பு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஹக்கானி குழுவுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்திக்கொண்டு அமெரிக்கர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக அவர் கூறினார் தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நீர்நிலைகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு முகாம் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்றது இலங்கையில் அதிபர் தேர்தல் நிறைவடையும் வரை அமெரிக்காவுடன் நிதியுதவி பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் இணைய போவதில்லை என அந்நாட்டின் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார்

நான்கு பேர் காயமடைந்தனர் இந்தியா வெஸ்ட் இண்டல் மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றம் இறதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆன்டிகுவாவில் இன்று நடைபெறுகிறது இன்று இரவு ஏழு மணிக்கு இந்தப்போட்டி துவங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணியினரும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர்

முதல் போட்டியில் தோல்வியடைந்த இந்தியா இப்போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது